தற்போதுநடைபெற்றுவருகிறது

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் ஐந்துதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக மூன்றுநீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

ஒற்றையர் பிரிவு அரை இறுதிஆட்டத்தில் இந்தியாவின் பிவிசிந்து இன்று பங்கேற்கிறார் இனிவிரிவானசெய்திகள் சரக்குமற்றும் சேவைவரிக் குழுமத்தின் கூட்டம் மத்தியநிதிஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தலைமையில் புதுதில்லியில் தற்போதுநடைபெற்றுவருகிறது சிறு குறு தொழில் துறையினர் எதிர்கொண்டுள்ளபிரச்சினைகளுக்குதிவு காண்பதுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் மின்னணுபணபரிவர்த்தனைக்குஊக்கம் அளிப்பதற்குஏதுவாகஅதுதொடர்பாகஅமைக்கப்பட்ட அமைச்சர்கள் பரிந்துரைகள் குழுவின் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படஉள்ளது தமிழகத்தில் சார்பில் மாநிலஅமைச்சர் திருஜெயக்குமார் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் முன்னதாகசென்னைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வெளிப்படையானநிா்வாகத்தைதமிழகஅரசுவழங்கிவருவதாகக் கூறினாா் பணியிடங்களில் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்குபதவிஉயர்விலும் அரசுப் இடஒதுக்கீடுவழங்குவதற்குமத்திய அரசு ஆதரவு அளித்துள்ளது தொடர்பானமனுவினைவிசாரணைசெய்துவரும் தலைமைநீதிபதிதிருதீபக் மிஸ்ரா இது தலைமையிலானஐந்துநீதிபதிகளைக் கொண்டஅமா்பு முன் மத்திய அரசின் தலைமைவழக்கறிஞர் திருவேணுகோபல் இக்கருத்தைதெரிவித்தார்

குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பல்வேறுநிகழ்ச்சிகளில் கலந்துகொள்வதற்காக இன்றுதெலங்கானாசெல்கிறார் இன்றுமாலைஹைதராபாத் செல்லும் அவர் அங்குள்ள இந்தியதொழில்நுட்பக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நாளை உரையாற்றுகிறாா் உயர்நீதிமன்றங்களின் தலைமைநீதிபதிகள் முன்றபேர் உச்சநீதிமன்றநீதபதிகளாகநியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிக்கை இன்றுவெளியிடப்பட்டது இதன்படிசென்னைஉயர்நீதிமன்றதலைமைநீதிபதி இந்திராபானர்ஜி உத்ரகாண்ட் உயர்நீதிமன்றதலைமைநீதிபதிதிருகேளம் ஜோசப் ஒடிஸாஉயர்நீதிமன்றதலைமைநீதிபதிதிருவினித் சரண் ஆகியோர் உச்சநீதிமன்றநீதிபதிகளாகநியமிக்கப்பட்டுள்ளனர்

சோபியான் மாவட்டத்திற்குஉட்பட்டபகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாககிடைத்ததகவலைஅடுத்துபாதுகாப்புப் படையினர் இந்தநடவடிக்கையை மேற்கொண்டனர் இதில் ஒருதீவிரவாதிநேற்று இரவும் எஞ்சியநான்குதீவிரவாதிகள் இன்றுஅதிகாலையும் சுட்டுக் கொல்லப்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கிடையேதீவிரவாதிகள் எனசந்தேகத்தின் பேரில் இரண்டுபேரை அம்மாநிலகாவல்துறையினா் கைதுசெய்துள்ளனா் அவர்களிடமிருந்துகையெறிகுன்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இவர்கள் எந்ததீவிரவாத இயக்கத்தைசேர்ந்தவர்கள் என்பதுகுறித்துகாவல்துறையினர் விசாரணைநடத்திவருவதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன

அவருக்குஅளிக்கப்பட்டுவரும் சிகிச்சைகுறித்தகேட்டறிந்தாா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசியஅவா் திருகருணாநிதி பூரணநலம்பெறதாம் பிரார்த்தனைசெய்வதாகக் கூறினார் ஆந்திரமுதலமைச்சர் திருசந்திரபாபு நாயுடு விண்வெளிவிஞ்ஞானிதிருமயில்சாமிஅண்ணாதுரை ஆகியோரும் காவேரிமருத்துவமனைசென்றுதிருகருணாநிதியின் உடல்நவம் குறித்துகேட்டறிந்தனா் காங்கிஸ் செயற்குழுக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திருராகுல்காந்திதலைமயில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மற்றும் கட்சியின் மூத்ததலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் தேசியகுடமக்கள் ர்பேல் பதிவேடு ஏவுகணைஒப்பந்தம் உள்ளிட்டபல்வேறுபிரச்சினைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாடுகளுக்கிடையேயான உறவுகளைமேலும் விரிவுபடுத்துவதுகுறித்து இரு இரு தலைவர்களும் விவாதித்ததாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாககிர்கிஷ்தான் விமானநிலையத்தில் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் க்குஉற்சாகவரவேற்பு அளிக்கப்பட்டது மேம்பாட்டிற்கானஆசியபசிபிக் அமைப்பின் தலைவர் பதவிக்கு ஒலிபரப்பு இந்தியாதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்றுடைபெற்ற இந்தஅமைப்பின் வருடாந்திரகூட்டத்தில் ஈரானைவிடகூடுதல் வாக்குகள் பெற்று இந்தியாவெற்றிபெற்றது

மக்களின் குறைகளைஉடனுக்குடன் களையும் வகையில் தமிழகஅரசுசெயல்பட்டுவருவதாகதுணைமுதலமைச்சள் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தேனிமாவட்டத்திற்குஉட்பட்டதாடிச்சேரிபகுதியில் மக்களின் குறைகளைகேட்டறிந்தபின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினார் மக்கள் அளிக்கும் மனுக்கள் மீதுஅதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கைஎடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் அங்குள்ளபொதுவிநியோககடையில் உணவுப் பொருட்களையும் திருபன்னீர்செல்வம் வழங்கினார் தேர்தலில் வாக்குச்சீட்டுழுறையைமீண்டும் மக்களவைத் அறிமுகப்படுத்தவேண்டுமென்றஎதிர்க்கட்சிகளின் கோரிக்கைநியாயமானதுஎன்றுஅஇஅதிமுக வின் முத்ததலைவர்களில் ஒருவரும் மக்களவைத் துணைத் தலைவருமானதிருதம்பிதுரைகூறியுள்ளார் இன்றுகரூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வெளிநாடுகளில் கடத்தப்பட்டசிலைகளைகொண்டுவருவதற்காகத்தான் அதுதொடர்பானவழக்குகளைதமிழகஅரசுசிபிறவிசாரணைக்குமாற்றியிருப்பதாகத் தெரிவித்தார் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காகஅதிகரிக்கவேண்டும் என்றநோக்கில் மத்தியஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்கள் விவசாயிகளிடையேவரவேற்பைபெற்றுள்ளன மாவட்டத்தில் விவசாயிகளுக்குஉதவிடும் வகையில் திண்டுக்கல் சொட்டுநீர் பாசனதிட்டத்திற்காகமானியஉதவிவழங்கப்பட்டுவருவதாகளமதுசெய்தியாளா் சுப்ரமணியபாரதிதெரிவிக்கிறார்

உத்திரபிரதேசத்திலும் பரவலாகமழைபெய்துவருகிறது

மழைநீர் குழ்ந்துள்ளபகுதிகளில் வசிக்கும் மக்களைபாதுகாப்பான இடங்களுக்கு அப்பறப்படுத்தஉரியநடவடிக்கைமேற்கொள்ளுமாறு அம்மாநிலமுதலமைச்சர் திருயோகிஆதித்யநாத் அதிகாரிகளுக்குஅறிவுறுத்தியுள்ளார்

இங்கிலாந்துக்குஎதிரானமுதாலவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவலுவானநிலையில் உள்ளகு